கூறியுள்ளா்

கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா குற்றம்சாட்டியுள்ளாா்

என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

குறிப்பிட்ட சிலருக்கிடையே மட்டுமே எடுக்கப்பட்டன ஆனால் இன்றோ இது முழுமையாக மக்களால் எடுக்கப்படுகிறது ஒரு வகையில் சொல்லப்போனால் பத்ம விருதுகள் மீது நாட்டுமக்களுக்கு இப்போது நம்பிக்கையும் நன்மதிப்பும் அதிகரித்திருக்கிறது என்றே சொல்லலாம் பத்ம விருது பெற்றவர்களைப் பற்றிய தகவல்களை அனைவரும் தெரிந்துகொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

குறறவான சாதனங்கள் என்ற இடர்களையும் அக்கப்பக்கம் இருக்கும் தீவிரமான ஏமாற்றம் நிறை சூலையும் தகர்து இவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள்

நாள் மீண்டும் ஒருமுறை பத்ம விருதுகளை வென்றவர்களுக்கு என் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அளைவரும் அவர்களைப் பற்றிப் படிக்க அவர்களைப் பற்றி அதிகத் தகவல்களைச் சேகியுங்கள் என்று சிறப்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அவர்களின் வாழ்க்கை பற்றிய அசாதாரணமான கதைகள் கழுகத்துக்கு சிபான வகையிலே கருத்தூக்கம் அளிக்கும்ப தமிழகத்திலிருந்து இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சமூக சேவகரும் அமா் சேவா அறக்கட்டளையின் நிறுவனருமான திரு ராமகிருஷ்ணன் இந்த விருது தங்களது அறக்கட்டளைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாவட்ட ஆட்சியர் தலைமையாக கொண்டு நடந்தவரும் எங்களுடைய அறிவொளி குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்து வரும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் எங்களுடைய நன்கொடையாளர்கள் எங்களுடைய சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் சர்வீல் யூசருக்கு எல்லாருக்கும் இது மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறது இந்த விருது கிடைக்கதல எல்லாருக்கும் சுந்தோஷம் பாம்பே சகோதரிகள் என்று அழைக்கப்படும் திருமதி லலிதா திருமதி சரோஜா ஆகியோா் இந்த விருது தங்களுக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என தெரிவித்தனர்

திரு ஷேக் மெகபூப் சுபானி ஆகியோரும் இந்த விருது கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர்

புதுதில்லி சுட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலனில் அக்கரையின்றி வாக்குவங்கி அரசியலை கருத்தில் கொண்டே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயலாற்றி வருவதாக அவர் குறை கூறினார் கரோனா வைரஸினால் இதுவரை சீனாவில் உள்ள இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இத்தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்குள்ள நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் இந்தியர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் தொடர்ந்து கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

நாகூர் தர்கா கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது

கந்தரி விழாவினைபொட்டி ஆயிரக்கணக்கான போலீசாரும் பாதகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர்

மத்தியபிரதேசத்தில் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான அனுமதி ஒரு வார காலத்திற்குள் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது தெற்கு ரயில்வேயின் பயணியா் மற்றும் சரக்கு போக்குவரத்து வருவாய் தொடா்ந்து அதிகித்து வருவதாக அதன் பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்றுமுதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டி தற்போது ஆக்லாந்தில் நடைபெற்று வருகிறது